நரேந்திரமோடி கூறியுள்ளார்

அறிவிப்புகள் தொழில்துறையினர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது

இதனிடையே பிரதமர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில்பொருளாதாரத்தை மேம்படுத்த நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் நாட்டில் பணப்பழக்கத்தை அதிகரிக்கவும் தொழில்முனைவோா் அதிகாரம் பெறவும் ஒருவருக்கொருவா் போட்டிபோடும் திறனை அதிகாிக்கவும் உதவும் என்று கூறியுள்ளார் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நீண்டகாலமாக சந்தித்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கூடியதாக இந்த அறிவிப்புகள் இருப்பதாக அதில் குறிப்பிட்டுள்ளார்

நிா்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதில் சிறு குறு நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக மட்டும் ஆறு அறிவிப்புகள் இடம் பெற்றுள்ளதாக கூறினார் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு எவ்வித உத்தரவாதமும் இன்றி மூன்று லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடனுதவி வழங்கப்படும் என்று அவர் கூறினார்

சிறப்பாக செயல்பட்டு வரும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு உதவிடுவதற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதியம் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார்

தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்காக வழங்கப்பட்ட சலுகை மேலும் மூன்று மாதத்திற்கு நீட்டிக்கப்படும்

அரசு ஒப்பந்ததாரா்களுக்கு தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை முடிப்பதற்கு கூடுதலாக ஆறு மாத கால அவகாசம் அளிக்கப்படும் உள்ளிட்ட பல அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்

பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு இருப்பதாக பிரபல பட்டயக்கணக்கள் திரு அபிஷேக் முரளி கூறினார் வங்கிக்கடனை திருப்பி செலுத்த காலஅவகாசம் அளித்திருப்பது வரவேற்புக்குரியது எ்னறும் இதனால் பல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் மதுரை மாவட்ட சிறு குறு தொழில்கள் சங்க தலைவர் முருகானந்தம் கூறினார் நிதியமைச்சின் அறிவிப்பால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மீட்டெடுக்கப்படும் என்று விருதுநகர் மாவட்ட சிறு தொழில் சங்க தலைவர் திரு

முத்து நம்பிக்கை தெரிவித்தார்

வேல்முருகன் கூறினார்

ராமமூர்த்தி கூறினார்

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நோய்த்தொற்று பரவாமல் தடுக்க பல்வேறு துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னையில் நேற்று மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் நிறைவுரை ஆற்றிய முதலமைச்ச் மருத்துவ சிகிச்சை அளிப்பதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மையான இடத்தில் இருப்பதாக கூறினார் சென்னைய பொறுத்தவரை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியாக இருப்பதால் நோய்த்தொற்று அதிகமாக உள்ளது என்றார் கோயம்பேடு சந்தையை முன்கூட்டியே இடமாற்றம் செய்வதற்கு வியாபாரிகள் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் தொழில் பாதிப்பு ஏற்படும் என்று அவர்கள் அஞ்சியதே இதற்குக் காரணம் என்றும் அவர் கூறினார் அரசு அறிவுறுத்தியுள்ள நெறிமுறைகளின்படியே தொழிற்சாலைகள் இயக்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதியை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் வெளிமாநிலங்களில் பணிபுரியும் தொழிலாளா்களை தமிழகம் அழைத்துவர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் வெளிமாநில தொழிலாளர்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்குச் செல்வதற்கான ரயில்வே கட்டணத்தை அரசே ஏற்கிறது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகி உள்ளதாகவும் இது நாளை வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தெற்கு வங்கக்கடல் பகுதியில் மையம் கொள்ளும் என்றும் அந்த மையம் மேலும் கூறியுள்ளது

கடந்த சில நாட்களாக நோய்த்தொற்றும் உயிரிழப்பும் குறைந்திருந்த ஸ்பெயின் நாட்டில் மீண்டும் அந்த எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது

ஜெய்சங்கர் கூறியுள்ளார் தென்காசியில் ஊரடங்கு விதிகளை மீறி திறக்கப்பட்ட பிரபல ஐவுளி கடைக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்ததோடு பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்தனர்